இந்தியாவும் சவூதி அரேபியாவும் ஒப்புக்கொண்டுள்ளன

ஒரு நாட்டினால் இந்தியா பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார்

துறையினரை பாதுகாப்பு துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் கேட்டுக்கொண்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் இந்தியாவும் சவூதி அரேபியாவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள சவூதி அரேபிய இளவரசர் முகம்மது பின் சல்மானுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இந்த முடிவு பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு நெருக்குதலை ஏற்படுத்தியுள்ளதாகக் கூறினார் புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் மனித சமுதாயத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று குறிப்பிட்ட அவர் பயங்கரவாதமும் அதன் கட்டமைப்பும் முற்றிலுமாக களையப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவுடன் நட்புறவு கொண்டுள்ள நாடுகளில் சவுதி அரேபியா முக்கிய இடத்தில் உள்ளது என்றும் தெரிவித்த பிரதமர் இரு நாடுகளும் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் இணையதள கட்டமைப்பு பாதுகாப்பு ஆகியவற்றில் இந்தியாவுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முன்வந்திருப்பது குறித்து தமது மகிழ்ச்சியையும் அவர் வெளியிட்டார் செய்தியாளர்களிடம் பேசிய சவூதி அரேபிய இளவரசர் முகம்மது பின் சல்மான் கலாச்சாரம் வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளும் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கும் சவூதி அரேபியா தனது முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார்

பிரசார் பாரதியுடன் ஒலி ஒளி நிகழ்ச்சிகளை பகிர்ந்துகொள்வதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை சவூதி இளவரசர் இன்று மாலை சந்திக்க இருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு தரும் எல்லைப் பகுதியில் உள்ள ஒரு நாட்டினால் இந்தியா பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று சவூதி அரேபிய நாட்டின் இரண்டு பத்திரிக்கைகளுக்கு பேட்டி அளித்துள்ள பிரதமர் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் அந்த நாட்டை உலக நாடுகள் ஏற்க கூடாது என்றார் அந்த நாட்டில் உள்ள பயங்கரவாத கட்டமைப்புகளை அகற்ற வேண்டும் என்றும் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை உலக நாடுகள் ஒன்றுப்பட்டு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாதத்தை எந்தவொரு வடிவிலும் ஏற்றுக்கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியுடன் இருப்பதையும் பிரதமர் குட்டிக்காட்டியுள்ளார் பிரிவினைவாதமும் பயங்கரவாதமும் அனைத்து உலக நாடுகளையும் அனைத்து சமுகத்தினரையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இன கலாச்சார அடிப்படையில் தோன்றம் எந்தவொரு தீவிரவாத அமைப்பையும் உலக சமுதாயம் நிராகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புல்வாமா தீவிரவாதத் தாக்குதலையொட்டி கஷ்மீரிய மாணவர்கள் மீது தாக்குல் நடத்தப்பட்டதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஷ்மீர் மாணவர்கள் மீது எந்தவிதமான பயங்கரவாத அச்சுறுத்தலும் இல்லை என்றார் புல்வாமா பயங்கரவாதத் தாக்குதலால் நாட்டு மக்கள் கோபத்தில் உள்ளனர் என்றும் ஆனால் இச்சம்பவத்தையடுத்து மாணவர்கள் எவரும் தாக்கப்படவில்லை என்றும் திரு ஜவ்டேகர் கூறினார்

அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டிருப்பதாக அமைச்சர் கூறினார்

உள்நாட்டு அளவில் நம்முடைய நாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவிலேயே முக்கியத்தவம் கொடுத்து முன்னேற்றி கொண்டு வந்தாலும் சரிதாள் பெண் உரிமையாக இருந்தாலும் கமுக நீதியாக இருந்தாலும் இளைஞர் முன்னேற்றம் கொழில் முன்னேற்றம் விவசாய முன்னேற்றம் எல்லா விஷயத்திலேயும் எந்த துறையையும் விடாத அளவிற்கு அக்களை துறைகளிலும் முத்திரை பகித்து சாதனை படைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திரமோடிட திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தின் நலனுக்காக பாடுபடவில்லை என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார் ரிலையன்ஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் தலைவர் திரு அனில் அம்பானி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

இதனை செலுத்தாதபட்சத்தில் அவர்களுக்கு மூன்று மாத காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் எஃப் நரிமன் மற்றும் நீதிபதி விளித் சரண் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது பாதுகாப்புத் துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அத்துறைக்காள அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் பெங்களூருவில் விமானத்துறை கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து இன்று அவர் உரையாற்றினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் குட்டிக்காட்டினார்

நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசு முறை பயணமாக இன்றிரவு கொரியா செல்கிறார் இப்பயணத்தின் போது கொரிய தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் சர்வதேச ஒத்துழைப்பு உலக பொருளாதார வளர்ச்சி மனித ஆற்றல் வளர்ச்சி ஆகியவற்றில் சிறந்த பங்களிப்பை அளித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சியோல் அமைதிப் பரிசு வழங்கப்படுகிறது பிரதமரின் வருகை குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய தென் கொரியாவில் உள்ள இந்தியத் தூதர் புநீபிரியா ரெங்கநாதன் பிரதமர் திரு மோடியின் புதிய இந்தியா தொலைநோக்குத் திட்டத்தை எட்டுவதற்கு தென் கொரியா நட்புணர்வுடன் ஒத்துழைப்பை அளித்து வருவதாகச் கூறினார் நிதி மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு திரு ராபர்ட் வதேரா இன்று மீண்டும் ஆஜரானார்

காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தியின் கணவர் திரு வதேரா இரண்டாவது முறையாக இம்மாதம் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு தில்லி நீதிமன்றம் திரு ராபர்ட் வதேராவுக்கு உத்தரவிட்டுள்ளது

தற்போது நடைமுறையில் இருக்கும் இடஒதுக்கீட்டை பாதிக்காத வகையில் இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் இதற்கான விளம்பரங்கள் ரயில்வே தேர்வு வாரியத்தின் மூலம் வெளியிடப்பட உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் உலகக் கோப்பை மகளிர் டுவெள்டி டுவெள்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்குகிறது